நாட்டின் வளர்ச்சிக்கு அமைதி நல்லிணக்கம் ஒற்றுமை உணர்வே அடித்தளம் என்று பிரதமர் திரு

தமிழகத்தில் சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவைகளின் தரம் மேம்படும் என்று முதலமைச்சர் திரு

சர்வதேச வனவிலங்குகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ் திமுக திரிணமுல் காங்கிரஸ் இடதுசாரி பகுஜன் சமாஜ் சாமாஜ் வாதி உள்ளிட்ட எதிர் கட்சிகள் டெல்லி வன்முறை சம்பவங்கள் குறித்து உடனடியாக விவாதிக்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தன இதற்கு பதிலளித்த அவைத்தலைவர் திரு

இதற்கு செவிமடுக்காத எதிர்கட்சிகள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தியவாறே முக்கியமான இப்பிரச்சனையில் அரசு எந்தவித செயல்பாட்டையும் காண்பிக்காமல் அமைதியாக இருப்பதாக குறை கூறின அப்போது குறிக்கிட்ட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கேள்வி நேரத்திற்கு பின்னா் பூஜ்ஜிய நேரத்தில் இப்பிரச்சனையை எழுப்பலாம் என்றும் அவையில் ஒரு ஒழுங்கு முறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இப்பிரச்சனையை குறித்து விவாதிக்க அரசுக்கு எந்தவித ஆட்சேபணையும் இல்லை என்றும் வன்முறை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைதி திரும்பவேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார் ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பவே கூச்சல் குழப்பங்களுக்கு இடையே தங்கள் பகுதியை விட்டு எதிர்பகுதிகளுக்கு செல்லும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவைத்தலைவா் எச்சரித்தாா் அவையில் அட்டைகளை ஏந்துவதற்கும் அவர் ஆட்சேபம் தெரிவித்தார்

மாநிலங்களவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அவராக் தாக்கூர் தமது அமைச்சகம் தொடர்பான் அலுவல் பட்டியலை வெளியிடும் ஒருவரி அறிக்கையை வாசிக்க முற்பட்ட போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவரை நோக்கி குரல் எழுப்பினார்கள் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு அனுராக் தாக்கூர் பேசியதாக கூறப்பட்ட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவரை நோக்கி கூச்சலிட்டனர் இதனை தொடர்ந்து ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் நிலவியது இந்நிலையில் டெல்லி வன்முறை சம்பவ பிரச்சனையை இடது சாரி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அவையில் எழுப்பின ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களிடையே தொடர் வாக்குவாதத்தை கட்டுப்படுத்த முயன்ற அவைத்தலைவரின் நடவடிக்கைகள் பலனளிக்காமல் போகவே அவைத்தலைவர் திரு

எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமூகத்தில் அமைதி ஒருமைப்பாடு ஒற்றுமையை நிலைநாட்ட உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று அறிவுறுத்தினார் வளர்ச்சியே நமது தாரக மந்திரம் என்று குறிப்பிட்ட பிரதமர் அமைதியும் நல்லிணக்கமுமே வளர்ச்சியின் அடிப்படையாகும் என்றார் உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிஜேபி தேசிய தலைவர் திரு

பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தேசத்தின் நலனே பாரதிய ஜனதா கட்சியின் தலையாய முன்னுரிமை என்று பிரதமர் கூறியதாக குறிப்பிட்டார் வளர்ச்சியை குறித்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தியதாகவும் அவர் கூழினார் அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற நோக்கத்தின் முக்கியத்துவததை எடுத்துரைத்த பிரதமர் பிஜேபி உறுப்பினர்கள் மனம் வார்த்தைகள் செயல்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நாட்டிற்காக பணியாற்ற வேண்டுமென்று பிரதமர் அறிவுறுத்தியதாக திரு

பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்களின் பயன்களையும் பிரதமர் எடுத்துரைத்ததாக தெரிவித்த திரு

டிவிட்டரில் இன்று இதனை தெரிவித்த அவர் லட்சக் கண்க்காணவர்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்த இது பயனளிக்கும் என்றார்

நாட்டிலேயே சிறப்பாக செயல்படும் தமிழகத்தின் மருத்துவதுறை வல்லுநர்கள் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முதல்மைச்சா் கேட்டுக்கொண்டாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சா் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டா்

விஜயபாஸ்கா் உலக வங்கியின் இலக்குகளையும் தாண்டி தமிழகம் சுகாதாரத்துறையில் சாதனை படைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நோய்களை கட்டுப்படுத்துதல் சாலை விபத்துகளை தொற்றா குறைத்தல் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ உபகரணம் மற்றும் வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற அம்சங்கள் இந்த திட்டத்தில் இடம் பெற்றுள்ளன

மேலும் அதேபோல் கிருஷ்ணகிரி போலுப்பள்ளியில் புதிய அரசு மருத்துவகல்லூரிக்கும் முதலமைச்சர் நாளை மாலை அடிக்கல் நாட்டுகிறார்

பழனிசாமி தலைமையில் மாவட்ட கேர்கல் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர்களின் தேர்தல் நேர்முக உதவியாளர்கள் பங்கேற்ற கேர்கல் ஆய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் வாக்களர் பட்டியல் வாக்குச்சாவடி நிலவரங்கள் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது

அனைத்து உயிர்களும் நீடித்து இருக்கும் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்

வனவிலங்குகளை பாதுகாப்பது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகமும் இத்தினத்தை சிறப்பாக கொண்டாடும் திட்டங்களை முனைப்புடன் மேற்கொண்டுள்ளது

இந்த மழையை அடுத்து குளிரின் தாக்கம் குறைந்ததோடு வநட்சியினால் ஏற்படும் காட்டுத்தீயின் அச்சுறுத்தலும் குறைந்துள்ளதுள்ளதாக எமது தெரிவிக்கிறாார் குத்துச்சண்டை ஆசிய ஓசியானா ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி சுற்று போட்டிகள் ஜோா்டானில் இன்று தொடங்குகின்றன கடந்த மாதம் சீன உஹானில் நடைபெற வேண்டிய இப்போட்டிகள் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது

இப்போட்டிகளில் தகுதிபெறாதவர்களுக்கு வரும் மே மாதம் பாரிஸில் நடைபெறும் உலகளவிலான குத்துச்சண்டை போட்டியில் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது

இந்நிலையில் இன்று சிட்னியில் தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் இடையே நடைபெறும் லீக் ஆட்டத்தை தொடா்ந்து இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுடன் அரையிறுதி ஆட்டங்களில் மோதும் அணிகள் முடிவாகும்